நரேந்திர மோடி கூறியுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

சாமிநாதன் கோரியுள்ளார்

நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுடெல்லியில் ஆங்கில நாளேடு ஒன்றுக்கு பேட்டி அளித்த அவர் உள்நாட்டு முதலீடுகள் மற்றும் அன்னிய முதலீடுகளை அதிகரிக்க தேவையான கொள்கைகளை அரசு உருவாக்கி வருவதாக தெரிவித்தார் உலகின் சிறந்த வர்த்தக கேந்திரமாக இந்தியாவை மேம்படுத்த எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் தொடர்ச்சியான வளர்ச்சி மீது நம்பிக்கை வைத்து தனியார் துறையினர் தங்களின் முதலீடுகளை அதிகரிக்க வேண்டும் என தாம் கேட்டுக் கொள்வதாகவும் அவர் கூறினார்

நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் மக்களின் நலனை கருத்தில் கொண்டே இம்முடிவு எடுக்கப்பட்டதாகவும் முதலீட்டுக்கு உகந்த சூழல் ஏற்பட இதனால் ஏதுவாகும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் முதலீடு செய்ய தற்போது முன்னணி தொழில் முனைவோர் ஆர்வம் காட்டுவதால் புதிய ஜம்மு காஷ்மீர் உருவாகும் என்றும் வர்த்தகச் சந்தையும் மக்களின் மனங்களும் திறந்து விடப்படுவதால் ஜம்மு காஷ்மீர் இளைஞர்கள் வளர்ச்சி பாதையில் செல்ல முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் ஐஐடி ஐஐஎம் எய்ம்ஸ் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களால் இளைஞர்களுக்கான கல்வி வாய்ப்புகள் அதிகரிப்பதுடன் பல்வேறு பணிகளுக்கு ஏற்ற திறமைகளை இளைஞர்களிடையே உருவாக்க முடியும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் புதிய ரயில் பாதைகளை அமைக்கும் திட்டங்களும் விமான நிலையங்களை நவீனமாக்கும் திட்டங்களும் துரிதமாக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு

இந்தியாவின் வளமான சுற்றுச்சூழல் பாரம்பரியத்தை உலகிற்கு வெளிப்படுத்தி இயற்கையுடன் இணைந்த வாழ்வு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்த சிறந்த வாய்ப்பாக இந்நிகழ்ச்சி திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

இப்பிரிவின் கீழ் வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து தற்போது நீக்கப்பட்டு இருப்பதால் ஓபிசி கோட்டா கல்வி உரிமை மகளிர் உரிமை போன்ற மத்திய அரசின் பல்வேறு சட்டங்கள் மற்றும் திட்டங்களால் ஜம்மு காஷ்மீர் மக்கள் பயன்பெற ஏதுவாகும் என்று அவர் இன்று இந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார்

பிரகாஷ் ஜவடேகர் குறிப்பிட்டார் சர்வ தேச இளைஞர்கள் தினமான இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு துறை அமைச்சர் திரு

இளையோர் பரிமாற்ற திட்டத்தின் கீழ் சீனா சென்று வந்த இளைஞர்களால் சீனாவில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களின் கண்காட்சி ஒன்றையும் அமைச்சர் இவ்விழாவின் போது தொடக்கி வைத்தார்

விக்ரம் சாராபாய் பிறந்த ஊரான அகமதபாத்தில் இன்று காலை நடைபெற்ற துவக்க விழாவில் அன்னாரின் வாழ்க்கை மற்றும் பணிகள் பற்றிய தொகுப்பு நூலும் நினைவு நாணயமும் வெளியிடப்பட்டன

மேட்டூர் அணையில் இருந்து நாளை பாசனத் முதல் தேவைகளுக்காக தண்ணீர் திறந்து விடப்படும் என தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் தாமே மேட்டூர் அணைக்கு சென்று மதகுகளை திறந்து விட இருப்பதாக சென்னையில் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார்

வரவிருக்கும் நாட்களில் தென்மேற்கு பருவமழை இன்னும் வலுவடைந்து மேட்டேர் அணக்கு கூடுதல் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தமிழக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் மேட்டுர் அணை திறக்கப்படுவதால் டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு பாசன நீர் கிடைப்பதுடன் காவிரி படுகையில் உள்ள ஏரி குளங்கள் நிரம்பி மக்களின் குடிநீர் தேவையும் பூர்த்தியாகும் என அவர் தெரிவித்துள்ளார் தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று புதுவையில் மிகுந்த சமயப் பற்றுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்பட்டது முஸ்லீம் சமூகத்தினர் பள்ளிவாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகைகளில் கலந்து கொண்டும் வாழ்த்துகைளை பரிமாறிக் கொண்டும் இந்நாளை கொண்டாடினர் பக்ரீத் திருநாளை ஒட்டி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மாநில அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்துச் செய்திகளை வெளியிட்டு இருந்தனர் புதுவை அரசு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாஹே ஏனாம் பகுதி மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க வேண்டும் என மாநில பிஜேபி தலைவர் திரு சாமிநாதன் கோரியுள்ளார்

இ வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாஹே ஏனாம் பகுதிகளுக்கு புதுவை அரசு அமைச்சர்கள் எவரையும் அனுப்பி வைக்கவில்லை என்று திரு சாமிநாதன் குற்றம் சாட்டினார் ஏனாமில் வெள்ளம் ஏற்பட்டதற்கு அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் துணைநிலை ஆளுநர் மீது பழி போடுவது ஏற்கத்தக்கது அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திருமதி சோனியா காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டு இருப்பதை புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் வரவேற்றுள்ளார் இன்று இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்ட சோதனைகளை சாதனைகளாக மாற்றியவர் திருமதி சோனியா காந்தி என்றும் சோனியா ராகுல் பிரியங்கா ஆகிய காங்கிரஸ் கட்சியை புதிய உயரங்களுக்கு இட்டுச் செல்வார்கள் என்பதே கட்சி தொண்டர்களின் நம்பிக்கை என்றும் கூறினார் திருமதி சோனியா காந்தி காட்டும் பாதையில் கட்சி பயணிப்பதை உறுதிப்படுத்த புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் எப்போதும் பாடுபடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

சட்டமன்றத்துடன் கூடிய புதுச்சேரி யூனியன் பிரதேசம் மாநிலங்களுக்கான நிதிக் கமிஷன் சட்டமன்றம் இல்லாத யூனியன் பிரதேசங்களுக்கான நிதிக் கமிஷன் சேர்க்கப்படாததால் உள்ளாட்சி மானியம் கிடைக்கவில்லை என்று நிதிக் கமிஷன் தலைவருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் சுட்டிக் காட்டியுள்ளார்

புதுவையில் போலீஸ் காவலில் இறந்து போன ஜெயமூர்த்தியின் மரணத்தில் தொடர்புடைய காவல்துறை மற்றும் சிறைத் துறை அதிகாரிகளின் ஜாமீன் மனுவை அண்மையில் சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்து இருப்பதால் அரசு உடனடியாக இந்த அதிகாரிகளை கைது செய்ய வேண்டும் என மக்கள் உரிமை கூட்டமைப்பின் செயலர் திரு சுகுமாறன் கோரியுள்ளார் அவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் போராட்டங்களுக்கு வழிவகுக்கும் என்று அறிக்கை ஒன்றில் அவர் கூறியுள்ளார் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் வெப்ப சலனம் காரணமாக லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு குறைந்துள்ள போதிலும் ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கலாம் எனத் தெரிவிக்கப்பட்டுள்ளது